என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது எஸ்சி எஸ்டி திருத்தச் சுட்டத்திற்கு அரசியல் சாசன அங்கீகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

அரசு கூறியுள்ளது

அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது

முழுவதும் தொடங்கியது இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சுட்டத்தை எதிர்த்து தில்லி ஷாஹின் பாக் பகுதியில் சாலை மறியல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு கே எம் ஜோசப் திரு எஸ் கே கவுல் ஆகியோர் கொண்ட அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தில்லி அரசு மற்றும் தில்லி காவல் துறைக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிடப்பட்டது அரசு கொண்டுவந்த சுட்டம் தொடர்பான குறைகளை தெரிவிக்க மக்களுக்கு உரிமை உண்டு என்றும் ஆனால் பொதமக்கள் செல்லும் சாலைகளை மறித்து போராடுவதையோ காலவரையற்ற போராட்டம் நடத்துவதையோ ஏற்க இயலாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர்

இத்தீர்ப்பை அளித்துள்ள இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இடம்பெற்ற நீதிபதி திரு அருண் மிஸ்ரா முகாந்திரமின்றி தொடுக்கப்பட்ட வழக்குகளுக்கு மட்டுமே நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க முடியும் என்று கூறியுள்ளார் எஸ்சி எஸ்டி சட்டத்தின்கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய பூர்வாங்க விசாரணையோ காவல் துறை உயர் அதிகாரியின் ஒப்புதலோ தேவையில்லை என்று திரு மிஸ்ரா தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் இந்த அமர்வில் இடம்பெற்றுள்ள மற்றொரு நீதிபதி திரு ரவீந்திரபட் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் மற்ற குடிமக்களை சுமமாகவும் சகோதரதுவத்தை வளர்க்கும் வகையிலும் செயல்படவேண்டும் என்றும் கூறியுள்ளார் முகாந்திரமின்றி பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முதல் தகவல் அழிக்கை பதிவு செய்யவில்லை என்றால் அதனை நீதிமன்றம் ரத்து செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் எஸ்சி எஸ்டி வழக்குகளில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டால் நாடாளுமன்றம் செயல்படும் நோக்கத்திற்கு எதிராக அமைந்திவிடும் என்று திரு ரவிந்திரபட் தமது தீர்ப்பில் கூறியுள்ளார் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு குறித்து ஆராய்ந்து மத்திய அரசு முடிவு எடுக்கும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கியுள்ள தீர்ப்பில் இடஒதுக்கீடு பெறுவது அடிப்படை உரிமை இல்லை என்று கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு எந்த தரப்பிலும் இல்லை என்றும் எந்த ஒரு பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்யவில்லை என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார் எஸ்சி எஸ்டி மற்றம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலன்களை காப்பதற்கு ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

எதிர்கட்சி உறுப்பினர்கள் கட்சி வேறுபாடின்றி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து கேள்வி எழுப்பினர் எஸ்சி எஸ்டி மக்களின் நலன்களை பாதுகூக்கும் வகையில் உடனடியாக நிவாரண நடவடிக்கைகளை அரசு எடுக்கவேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் எதிர்கட்சி தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் இது மிகவும் முக்கியதவம் வாய்ந்த பிரச்சனை என்றும் மத்திய அரச உடனடியாக மறு அய்வு மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவேண்டும் என்றம் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்திலும் எஸ்சி எஸ்டி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மசோதா ஒன்றை கொண்டுவரவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பகுஜன் சமாஜ் கட்யின் திரு சதீஷ் சந்திரமிஸ்ரா அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் அளித்த மத்திய அரசின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று கூறினார் எஸ்சி எஸ்டி மக்களின் நலன்களை பாதுகாக்க அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினார் முன்னதாக இன்று காலை மக்களவையிலும் திரு தாவல்சந்த் கெலாட் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு தெடர்பாக விளக்கம் ஒன்றை அளித்தார் இதை ஏற்க மறுத்த காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி பிஜேபி அரசு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம்சாட்டினார் இந்த உத்தரவுக்கு பின்னர் மக்களவையில் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவது அடிப்படை உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு அரசு காரணமல்ல என்று கூறினார் சபரிமலை தொடர்பான வழக்கின் விசாரணை வரம்பு குறித்து எழுப்பப்பட்டுள்ள கேள்விகள் குறித்து கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முடிவு செய்யும் என்று ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் கூறியுள்ளது

கொரானா வைரஸ் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியா தயார் நிலையில் இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது குறித்து பேசிய அமைச்சர் நிலைமயை அரசு உன்னிப்புடன் கவனிதது வருவதாகவும் தேவையான அளைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கொரானா வைரஸ் நிலைமைய தொடர்ந்து கண்காணித்து வர குழு ஒன்றை அரசு அமைத்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் அனைத்து மாநிலங்கள் மற்றம் யூனியன் பிரதேசங்களில் காணொலி வாயிலாக கேட்டறிந்து உரிய ஆலோசனைகளை அரசு வழங்கிவருவதாகவும் அவர் கூறினார்

வூகானில் இருந்து இந்திய மருத்துவ மாணவர்களை அழைத்து வந்ததற்கு உதவி புரிந்த ஏர் இந்தியாவுக்கும் அவர்களுக்கு சிகிச்சை அளிதது வரும் மருத்துக்குழுவுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்வதாகவும் திரு ஹர்ஷ் வர்தன் மக்களவையில் தெரிவித்தார் கொரானா வைரஸை முடிவுக்கு கொண்டுவர சீனா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு இந்தியா உதவி புரியும் என்று தெரிவித்ததற்கு சீனா நன்றி தெரிவித்துள்ளது சீனாவுக்கு உதவ தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி சீன அதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விடுத்துள்ள செய்தியில் பிரதமர் மோடியின் இந்த அறிவிப்பு இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான நட்புணர்வை வெளிபடுத்துவதாக கூறியுள்ளார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன

வாக்கு எண்ணிக்கையொட்டி தில்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது துணை ரானுவப்படையினரும் காவல்துறையினரும் மின்னனு வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் வேற்றமையில் ஒற்றுமை என்பதை உணர்த்தும் ஒரே பாரதம் உன்னத பாரதம்இயக்கம் இன்று நாடு முழுவதும் தொடங்கியுள்ளது

நாட்டு மக்களிடையே உறவுகளை வலுப்படுத்தி தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வலிமை சேர்க்கும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது

இசை மற்றும் நாடக பிரிவினருக்கான இந்திரதனுஷ் தீவிர தடுப்பூசி இயக்கம் குறித்த புத்தாக்கப் பயிற்சி பயிலரங்கு இன்று சென்னையில் நடைபெற்றகு இதில் பேசிய அவர் தமிழகத்தில் ஆண்டுதோறும் சுமார் ஒன்பதரை வட்சம் குழந்தைகளுக்கும் பத்தரை வட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக கூறினார்

நிகழ்ச்சியில் பேசிய அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இயக்குநர் திரு வி பழனிளமி மக்கள் நலத்திட்டங்கள் பற்றிய சரியான புரிதலை பொது மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கு கலைநயமும் கற்பனைத் திறனும் உள்ள சிறந்த நிகழ்ச்சிகளை இசை நாடக குழுக்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் பேசிய சென்னை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு இயக்குநர் திரு அண்ணாதுரை தடுப்பூசிகள் பற்றிய போதிய புரிதலை மக்கள் பெறுவதற்கு எளிமையான முறையில் கலை நிகழச்சிகள் மூலம் இசை நாடகப்பிரிவு வெற்றிகரமாக கொண்டுச்செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேசிய குடற்புழு நீக்கும் தினம் இன்று நாடெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது

மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் அமல்படுத்தும் இந்த திட்டம் நாட்டின் குழந்தைகள் மற்றும் பதின்ம வயதினரிடையே குடற்புழுக்களை அகற்றி அதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது

இந்தியா ஏ நியூசிவாந்து ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது